பிரதமர் திரு

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ஆர்வம் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே

மாநிலத்தில் தொற்று பாதிப்பை தடுக்கும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முனைப்புடன் அரசு குடும்பஅட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தலா இரண்டு முகக்கவசங்கள் அந்தந்த நியாயவிலைக்கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ளன

தீவிர மருத்துவ காரணங்களை தவிர்து தேவையின்றி செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முழு ஊரடங்கை மீறுபவர்கள் மீது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

விஜயபாஸ்கர் தெரிவிக்கிறார்

டி ஸ்கேன் தேவைப்படும் இடங்களில் எல்லாம் அக்கருவி நிறுவப்படுவதாகவும் எடுத்துரைத்தார்

தொற்று பாதித்த கர்ப்பிணிகளுக்கு பிரசவ காலத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் மாநிலம் முழுவதும் சோதனைகளை அதிகப்படுத்துவதன் மூலமே நோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

ஓ

மணியன் இன்று அடிக்கல் நாட்டினார்

விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

சரோஜா தெரிவித்துள்ளார்

வி

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் தலைவாசலில் தொடங்கப்பட உள்ள புதிய கால்நடை மருத்துவக்கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் தமிழ் பெருடன் கூடிய மென்பொருளை தனியார் நிறுவனம் தயாரித்துள்ளதாக கூறிய அவர் இதன்மூலம் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார்

இதுதொடர்பாக பல்வேறு வதந்திகள் நிலவி வரும் நிலையில் மாவட்டத்தில் தற்போதைய நடைமுறையே தொடரும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்

நோய்த் தொற்று அதிகரித்த காரணத்தால் இந்நடவடிக்கை பால் மருந்துக் கடைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

சைலேந்திர பாபு இன்று வழங்கினார்

கோவிட் சூழ்நிலை காரணமாக மக்கள் பங்கேற்பின்றி கட்டுப்பாடுகளுடன் இத்திருவிழா நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தென்மேற்கு மத்திய மேற்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கர்நாடகா கோவா மஹாராஷ்டிரா கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்